இணைக்கப்பட வேண்டும் என்று குடியரசு துணைத்தலைவர் திரு

வாக்குச்சீட்டு முறை மீண்டும் கொண்டுவரப்பட மாட்டாது என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா தெரிவித்திருக்கிறார்

வெங்கய்ய நாயுடு நாட்டின் தொழில்நுட்ப வளர்ச்சி இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்துடன் இணைக்க வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத்தலைவா் திரு

சென்னையில் மத்திய நெகிழி தொழில்நுட்ப வளர்ச்சி நிறுவனத்தின் பொன்விழா கொண்டாட்டங்களை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர் பிளாஸ்டிக்கால் ஏற்படும் தீமைகள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதன் பயன்பாட்டை முற்றிலும் ஒழிக்க அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் பிளாஸ்டிக்கை மறுசுழற்சியை ஊக்குவிக்க வேண்டியதன் அவசியத்தையும் அவர் எடுத்துரைத்தார் இந்நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் மத்திய அமைச்சர் திரு

சதானந்த கவுடா உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

முதலமைச்சர் திரு எடப்பாடி

பழனிச்சாமி பங்கேற்கும் இந்நிகழ்ச்சியில் சிறு குறு முதலீட்டாளர்கள் கருத்தரங்கு இடம்பெறுகிறது இம்மாநாட்டில் தமிழகத்திற்கு கிடைக்கப்பெற்ற தொடர்பான விவரங்களை முதலமைச்சர் வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது

மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களிடம் தேர்வுகள் குறித்து விவாதிக்கும் பிரதமர் பயம் இல்லாமல் தேர்தை எளிதாக அணுகுவதற்கான வழிமுறைகளை எடுத்துரைக்க உள்ளார்

இதனிடையே வரும் ஞாயிற்றுக்கிழமை வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியிலும் பிரதமர் உரையாற்றுகிறார் தேர்தல் சீர்திருத்தங்கள் மாநாடு தோதல் சீர்திருத்தங்கள் தொடர்பான கருத்துக்கள் வரவேற்கப்பட்டாலும் வாக்குச்சீட்டு முறை கொண்டுவரப்பட மாட்டாது என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு

புதுதில்லியில் இன்று நடைபெற்ற தேர்தல் நடைமுறைகள் தொடர்பான சர்வதேச மாநாட்டில் உரையாற்றிய அவர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களும்

மின்னு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தொடர்பான சர்ச்சைகள் துரதிஷ்டவசமானது என்றும் அவர் குறிப்பிட்டார்

தேசிய வாக்காளர் தினம் நாளை கடைபிடிக்கப்படுவதையொட்டி இந்த மாநாடு முக்கியத்துவம் பெறுகிறது அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கி அனைவரும் ஏற்றுக்கொள்ளத்தக்க தேர்தல் நடைமுறைகளை உருவாக்குவது குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்படுகிறது

இந்திய பூடான் தேர்தல் ஆணையங்களுக்கு இடையே தேர்தல் மேலாண்மை புரிந்துணர்வு ஒப்பந்தமும் இன்று புதுப்பிக்கப்பட்டது

பெண் குழந்தை பாலின விகிதம் குறிப்பாக பல்வேறு மாநிலங்களில் வெகுவாக அதிகரித்திருப்பதாக அவர் எடுத்துரைத்தார்

திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெண்குழந்தையை பாதுகாப்போம் பெண் குழந்தைக்கு கல்வி கற்பிப்போம் திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

கந்தசாமி சமூகநல செயலாக்கம் என்ற பிரிவின் கீழ் திருமதி மேனகா காந்தியிடமிருந்து விருதை பெற்றுக்கொண்டார் பெண் குழந்தைகளுக்கு அதிகாரம் அளித்து ஒளிமயமான எதிர்காலத்தை ஏற்படுத்துதல் என்ற கருப்பொருளுடன் தேசிய பெண்குழந்தைகள் தினம் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது

ஹர்ஷ்வர்தன் சென்னையில் நாளை தொடங்கி வைக்கிறார் புதுதில்லியில் இன்று இதை தெரிவித்த அமைச்சர் இதன் ஒருபகுதியாக ராமநாதபுரம் மாவட்டம் நரிப்பையூரில் கடல்நீர் சுத்திகரிப்பு மையமும் துவங்கப்படும் என்றார் பிரகாஷ் ஜவ்டேகர் மத்திய அரசு கல்வி பாடத்திட்டம் பாதியாக குறைக்கப்படும் என்று மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்திருக்கிறார் இதன்மூலம் மாணாக்கர் விளையாட்டு நிகழ்ச்சிகளிலும் திறன் மேம்பாட்டு நடவடிக்கைகளிலும் பங்கேற்க முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார்

பியூஷ்கோயல் சேலம் காட்பாடி மெழு ரயில் அரக்கோணம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ்கோயல் தெரிவித்திருக்கிறார்

இதுகுறித்து எமது செய்திப்பிரிவிடம் பேசிய கலாம் சாட் இயக்குநர் டாக்டர்

இருவரி குடியரசு தினவிழாவையொட்டி தமிழகத்தின் அனைத்து ஊராட்சிகளிலும் கிராமசபைக் கூட்டங்கள் நாளை மறுநாள் நடைபெறுகின்றன

ராஜாமணி கேட்டுக்கொண்டுள்ளார்

புஷ்ய பகுள பஞ்சமி தினமான நாளை காவிரி ஆற்றங்கரையில் றீதியாகராஜர் சமாதி அருகே கர்நாடக இசைக்கலைஞர்கள் கூடி பஞ்சரத்ன கீர்த்தனைகளை இசைத்து தியாகய்யருக்கு அஞ்சலி செலுத்த உள்ளனர் இதையொட்டி மாவட்டத்திற்கு தஞ்சை நாளை உள்ளுர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது

டென்னிஸ் ஆஸ்திரேலியன் ஓப்பன் கிரான்ட்ஸ்லாம் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் ஜப்பானின் நவோமி ஒஸாகாவும் செக் குடியரசின் பெட்ரா க்விட்டோவாவும் மோதுகின்றனர்